முப்படைகளின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன

இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து சென்னையில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய அரசின் பல்துறை குழுவினர் இன்று புதுதில்லி திரும்பினர்

சென்னையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறிதது பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார்

அமைச்சா் திரு வேலுமணி தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவு சின்னத்தின் மீது விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது

விமானப்படையின் போர் விமானங்கள் கஷ்மீரிலிருந்து திருவனந்தபுரம் வரை அணி வகுத்து சென்றன சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஒமந்தூராா் மருத்துவமனையில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன

பாதுகாப்புப் படைகளின் இந்த நடவடிக்கைகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நன்றி தெரிவித்துள்ளார்

சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தடுப்புப் பணிகள் குறிதது விரிவாக இக்குழுவினா் ஆய்வு மேற்கொண்டனா் இந்த குழுவினா் நாளை மத்திய அரசிடம் அறிக்கை சமா்ப்பிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாவட்டந்தோறும் மாநில அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா்

கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பொதுமக்களுக்கு கபசர் குடிநீர் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரபட்சமின்றி நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மதுரையில் ஆய்வு மேற்கொண்டு பேசிய வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் நோய் தொற்று தடுப்புப் பணிகளை மேற்கொள்வதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் நோய் தொற்று பரவல் குறைவதைப் பொறுத்து ஊரடங்கு கட்டுப்பாட்டிற்கான தளா்வுகள் அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் திருப்பத்துா் மாவட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சா் திரு கே சி வீரமணி நிவாரண உதவிகளை வழங்கினா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் அறிவுரைகளை பொதுமக்கள் முழுமையாக பிள்பற்றினால் ஊரடங்கை தளர்த்துவது குறித்து மேலும் பல அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று கூறினார் மாவட்டங்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப தொழில் தொடங்குவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்ச் தெரிவித்தாா் தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் ரமலான் நோன்பு கஞ்சி தயாிப்பதற்கான அரிசி உட்பட நிவாரணப் பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினாா் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரண உதவிகளை கைத்தறித்துறை அமைச்சள் திரு ஓ எஸ் மணியன் இன்று வழங்கினாா் கன்னியாகுமரி மாவட்டம் ஆளரிபள்ளம் பகுதியில் தூய்மைப் பணியாளா்களுக்கு மரியாதை செலத்தப்பட்டது அரியலூர் மாவட்டத்திற்கு வருபவர்கள் தாங்களே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி ரத்னா கேட்டுக் கொண்டுள்ளார்

சேலத்தில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு வரும் வாடிக்கையாளா்கள் முக கவசம் அணிந்து வர வேண்டுமென்று சேலம் மண்டல இந்தியன் ஆயில் விற்பனை பிரிவு முதன்மை மேலாளர் திரு சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

வெளி மாநில மற்றும் மாவட்ட வாகனங்களில் வருபவா்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டனர்

இன்று சென்னையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று கேட்டுக் கொண்டார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊலக அளவில் இந்தியாவில்தான் இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார்